சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி குடியரசுத்தலைவர் திரு

தமிழக சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை மீண்டும் தொடங்குகிறது

மின் கணக்கீட்டாளர் பணியிடங்களுக்கான எழுத்து தேர்வு தமிழிலேயே நடத்தப்படும் என மாநில மின்துறை அமைச்சர் திரு

தங்கமணி தெரிவித்துள்ளார்

இந்நாளையொட்டி குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் பெண் சாதனையாளா்களுக்கு குடியரசுத் தலைவா் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாரிசக்தி விருதுகளை வழங்கி கௌரவித்தார்

இந்நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு துறை அமைச்சர் திருமதி

முன்னதாக குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் மகளிருக்கு உரிய மரியாதை வழங்கி அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதன் மூலம் அவர்கள் தங்களது லட்சியங்களை அடைய உதவி செய்ய உறுதி ஏற்போம் என கூறியுள்ளார் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் பல்வேறு துறைகளில் சாதனை படைக்கும் மகளிரை போற்றுவதுடன் பாலின சமத்துவத்தை நிலைநாட்ட உறுதியேற்போம் என்றார் பிரதமர் திரு நரேந்திரமோடி ட்விட்டரில் விடுத்துள்ள செய்தியில் பெண் சக்திக்கு தலைவணங்குவதாக கூறியுள்ளார் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த மகளிரின் அர்ப்பணிப்பு உணர்வு நம் அனைவருக்கும் ஊக்கசக்தியாக திகழ்வதாகவும் அவர் கூறியுள்ளார்

பிரதமர் இதனிடையே பிரதமரின் சமூக ஊடக கணக்குகளை திருமதி மாளவிகா ஐயர் சினேகா மோகன்தாஸ் உள்ளிட்ட சாதனை படைத்த பெண்கள் இன்று கையாண்டு வருகின்றனர்

ராஜ்நாத்சிங் தெரிவித்துள்ளார்

புதிய இந்தியாவை உருவாக்கும் அதேவேளையில் மகளிருக்கு சம வாய்ப்புகளை வழங்க அனைவரும் முன்வர வேண்டும் கேட்டுக்கொண்ட அவர் நாட்டின் வளர்ச்சிப் பாதையில் பண்டைய காலம் முதலே மகளிரின் சிறப்பான பங்களிப்பை சுட்டிக்காட்டினார் அமீத்ஷா மகளிர் சார்ந்த வளர்ச்சி நடவடிக்கைகளில் இந்தியா ஒரு புதிய சகாப்தத்தை எட்டியுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமீத்ஷா தெரிவித்துள்ளார் ட்விட்டரில் அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் பெண் குழந்தையை பாதுகாப்போம் பெண் குழந்தைக்கு கல்வியளிப்போம் முத்ரா திட்டம் உள்ளிட்ட மத்திய அரசின் பல்வேறு பெண்கள் நலன் சாா்ந்த நடவடிக்கைகள் அவா்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறினார்

ஜெயக்குமார் திரு

நாராயண வடிவு திருமதி ராணி செல்வி பாரதி உள்ளிட்ட பெண் ரயில் ஓட்டுநர்கள் இத்துறையில் பணியாற்ற பெண்கள் அதிகஅளவில் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் சட்டப்பேரவை தமிழக சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் மீண்டும் நாளை தொடங்குகிறது

முதல்நாளான நாளை மறைந்த சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மற்றும் திமுக பொதுச்செயலர் அன்பழகனின் மறைவிற்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அவை ஒத்தி வைக்கப்படும் செவ்வாய்கிழமை விடுமுறை நாள் என்பதால் சட்டப்பேரவை மீண்டும் வரும் புதன்கிழமை கூடுகிறது அன்றைய தினம் வனம் மற்றும் சுற்றுசூழல் துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெற உள்ளது

எடப்பாடி கே பழனிச்சாமி இன்று உத்தரவிட்டுள்ளார்

தங்கமணி தமிழக மின்வாரியத்தில் காலியாக உள்ள மின் கணக்கீட்டாளர் பணியிடங்களுக்கான எழுத்து தோ்வு தமிழிலேயே நடத்தப்படும் என மாநில மின்துறை அமைச்சர் திரு

திருச்செங்கோடில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இத்தேர்வை நடத்தும் மத்திய அரசின் சி டாக் நிறுவனம் இதற்கு ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் கூறினார் மின்வாரியத்தை நவீனப்படுத்த வெளிநாட்டு தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படும் என்றார் முன்னதாக நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் பச்சிளம் குழந்தை கா்ப்பிணி பெண்களுக்கான சிறப்பு சிகிச்சை மையங்களை இன்று தொடங்கி வைத்துப் பேசிய அவர் இம்மருத்துவமனையை தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார்

சென்னையில் சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநில சுகாதாரத்துறை சார்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார் பொதுமக்கள் அவசியமற்ற பயணத்தை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்திய அவர் கொரோனா வைரஸ் தொற்று இல்லாதவர்கள் முகக் கவசம் அணியத் தேவையில்லை என்றார் தேனியில் புதிய ரத்த பரிசோதனை மையம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார் இருவரி காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடகா அணை கட்டுவதை தடுக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரான திரு

தர்மபுரி மாவட்டம் அருரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சேலம் மாவட்டத்தில் தொடங்கப்பட்டுள்ள காவிரி உபரிநீர் திட்டத்தை தர்மபுரி மாவட்டத்திலும் செயல்படுத்தி இங்குள்ள ஏரிகளை நிரப்ப வேண்டும் எனக் கூறினார் ஈரோடு மாவட்டத்தில் முன்னாள் படைவீரர்களுக்கான சிறப்பு குறைதீர் நாள் கூட்டம் ஆட்சித்தலைவர் திரு

ராமதாஸ் இடஒதுக்கீடு மற்றும் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் பயன்கள் உரியவர்களை சென்றடைவதை உறுதி செய்ய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நெறிமுறைகளில் மத்திய அரசு மாற்றம் செய்ய வேண்டும் என பாமக நிறுவனர் தலைவர் டாக்டர்

ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் இதன்மூலமே சமூகநீதி சாத்தியமாகும் என்று கூறியுள்ளார் கோவில் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணியசுவாமி திருக்கோவில் மாசித் தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது மாநில செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு உள்ளிட்ட ஏராளமானோர் தேரை வடம்பிடித்து இழுத்தனர்

சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் முதல் பூச்சொரிதல் விழா இன்று நடைபெறுகிறது இதையொட்டி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் பாதயாத்திரை மேற்கொண்டு அம்மனை தரிசித்து வருகின்றனர் பூச்சொரிதலையொட்டி இன்றும் நாளையும் திருச்சி மாநகர போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது

பிரபாகர் உத்தரவிட்டுள்ளார்

அத்லெட்டிக்கோ டி கொல்கத்தாவை எதிர்கொள்கிறது

இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது